முதலாம் உலகப்போர் முடிவடைந்த நாள் இன்று நினைவுகூரப்படுகிறது உலக சமாதானத்திற்காள இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமா் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளாா்

சத்தீஸ்கள் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினின் தாக்குதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார்

கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது

பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் போர்களால் மரணங்களும் அழிவுகளும் ஏற்படாத வகையில் உலக சமாதானத்திற்கும் நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்திற்கும் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

முதலாவது உலகப்போரில் ஈடுபட்ட தீரம் மிக்க வீரர்களை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இந்த போரில் இந்தியா நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் அமைதிக்காக இந்திய வீரர்கள் போரிட்டனர் என்று அவர் கூறியுள்ளார் முதல் உலகப்போரில் இந்தியாவின் பங்களிப்பை நினைவு கூரும் வகையில் பிரான்சிலும் இஸ்ரேலிலும் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தும் பேறு தமக்கு கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாஹு வின் இந்திய பயணத்தின்போது அவரோடு சேர்ந்து தில்லியில் உள்ள தீன்மூர்த்தி ஹைஃபா நினைவிடத்தில் தாம் அஞ்சலி செலுத்தியதையும் திரு நரேந்திரமோடி நினைவு கூர்ந்துள்ளார் சத்தீஸ்கள் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தின் பெத்ரே பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை நடந்த துப்பாக்கி சண்டையில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றொரு மாவோயிஸ்ட் தீவிரவாதி கைது செய்யப்பட்டார் சம்பவ இடத்தில் இரண்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன இந்தப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையே சுக்மா மாவட்டத்தின் கங்கை குடா பகுதியில் மாவோயிஸ்ட்களால் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் கைப்பற்றியுள்ளனர்

நக்சல் ஆதிக்கம் அதிகமாக உள்ள எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த தொகுதிகளில் பாதுகாப்பு பணிக்காக மத்திய ரிசர்வ் காவல்படை எல்லை பாதுகாப்புப்படை இந்திய திபெத் எல்லைப்பாதுகாப்புப் படை உள்ளிட்ட பாதுகாப்பு படைவீரர்கள் சுமார் ஒரு லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நக்சலைட் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான சிறப்பு தலைமை இயக்குநர் திரு டி எம் அவஸ்தி இதனை தெரிவித்தார்

மத்தியப்பிரதேசம் மிசோரம் மாநிலங்களில் நடைபெறவுள்ள சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் புதன்கிழமை கடைசிநாளாகும்

இந்த மாநிலங்களில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும்

நேற்று இரவு நடைபெற்ற அகில இந்திய வானொலி விவாத அரங்கில் பேசிய மாநில தேர்தல் ஆணையர் திரு ஹரேந்திரநாத் போரா சமுதாயத்தில் தூய்மைக்கு முன்னுரிஸ் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் வேட்பாளர்களுக்கு இரண்டு குழந்தைகளுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் உள்ள வேட்பாளர்களில் சிலருக்கு விதி விலக்கு இருந்தாலும் மற்றவர்கள் இதனை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேசிய பதிவேட்டு அட்டவணையில் பெயர்கள் இல்லாதவர்கள் வாக்கு உரிமையை செலுத்துவதற்கு தடையில்லை என்றும் அவர் கூறினார்

முக்கிய நிகழ்வு இங்குள்ள சன்டெக் மாநாட்டு அரங்கில் நடைபெறும் ஆசியாள் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இங்கு கூடி பொருளாதாரம் பாதுகாப்பு கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளனா்

சிங்கப்பூர் ஃபின்டெக் உச்சி மாநாட்டில் முக்கிய உரை நிகழ்த்துவதோடு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் இரண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளையும் கங்கை நதி மீதான நீாமுனையம் ஒன்றையும் நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

எரிபொருள் சிக்கனம் ஏற்படுவதோடு காற்று மாசும் குறையும் இந்த வட்டச்சாலை மூலம் புத்தமத புனிதயாத்திரை ஸ்தலமான சாரநாத்துக்கு குறைந்த நேரத்தில் செல்ல முடியும் இதுகுறித்து டிவிட்டரில் பதிவிட்டுள்ள திரு மோடி வாரணாசியிலும் உத்தரபிரதேசத்தின் பிற பகுதிகளிலும் குறிப்பாக பூர்வாஞ்சல் பகுதியிலும் இந்த திட்டங்களால் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார் உள்கட்டமைப்பு திட்டங்களால் வாரணாசியில் மக்கள் கலபமாக வாழ்வதற்கு வழி ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் கோவா மாநிலத்தில் நாளை முதல் ஆறு மாதங்களுக்கு மீள்கள் இறக்குமதிக்கு தடைவிதிக்கப்பட உள்ளது பளாஜியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சா் திரு விஸ்வஜித் ரானே இறக்குமதி செய்யப்படும் மீன்களில் ஃபாமலின் என்ற நச்சுத்தன்மை உள்ள பதப்படுத்தும் வேதிப்பொருள் இருப்பதாக கூறப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார் தேவைப்பட்டால் மீன் இறக்குமதிக்கான தடைக்காலம் மேலும் நீடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மீன்களில் உள்ள இந்த வேதிப்பொருளை பரிசோதளை செய்ய மத்திய அரசு அமைப்புகளின் உதவியுடன் மாநில அரசு ஆய்வகங்களை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்ச் தெரிவித்தார் இன்று தேசிய கல்வி தினம்

இவர் சுதந்திரப்போராட்ட வீரரும் அறிஞரும் ஆவார்

குடியரகத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தமது டுவிட்டா் பக்கத்தில் மௌலானா ஆசாத்துக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் வங்கக்கடலின் மத்திய வளைகுடாவின் அருகேயும் தென்கிழக்கு பகுதியிலும் ஏற்பட்ட ஆழ்நத காற்றழுத்தம் தீவிரமடைந்து புயல் சின்னமாக மாறியுள்ளது இதற்கு கஜா என பெயரிடப்பட்டுள்ளது

இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு இந்தப்போட்டி தொடங்கும்

ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இதுவரை தலா இரண்டு புள்ளிகளைப் பெற்றுள்ளன

இந்தப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்கும்